எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

இங்கிலாந்து சீனா இடையேயான மற்றொரு ஆட்டம் சமனில் முடிந்தது

நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

நரேந்திர மோடி பயங்கரவாதமும் பிரிவினைவாதமும் உலகம் முழுவதற்கும் மிகப் பெரிய அச்சுறுத்தலாக திகழ்கின்றன என்று குறிப்பிட்டார் உலக எய்ட்ஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள செய்தியில் எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் எச்ஐவி எய்ட்ஸ் தொற்று இல்லாத நிலையை உருவாக்க உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் எச்ஐவி தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை மனிதநேயத்துடன் அணுகி அவர்களுக்கு தன்னம்பிக்கை வளர அனைவரும் உதவ வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் எச்ஐவி பரிசோதனை சிகிச்சை மற்றும் எச்ஐவி தடுப்பு பற்றி உங்கள் நிலையை தெரிந்து கொள்ளவும் என்பது இந்த ஆண்டின் உலக எய்ட்ஸ் தின மையக் கருத்தாக அமைந்துள்ளது விவசாயிகளின் போராட்டங்களுக்கு எதிர்க்கட்சிகள் துணை நிற்கும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் தலைநகர் தில்லியில் நேற்று நடைபெற்ற விவசாயிகள் பேரணியில் கலந்து கொண்டு அவர் நாட்டில் விவசாயிகளின் பிரச்சினையும் இளைஞர்களின் வேலையில்லா பேசுகையில் திண்டாட்டமும் முக்கியப் பிரச்சினைகளாக உருவெடுத்துள்ளன என்று தெரிவித்தார் விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று அவர்களது கடன்களை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் தில்வி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் இடதுசாரிக் கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் இந்தப் பேரணியில் கலந்து கொண்டனர் கடன் தள்ளுபடி உள்ளிட்ட விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை மத்திய அரசு அலட்சியப்படுத்தி வருவது மிகுந்த வேதனைக்குரியது என்று திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசின் பாராமுகம் காரணமாகவே விவசாயிகள் போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தைச் சேர்ந்த விவசாயிகள் தங்கள் அறவழிப் போராட்டங்களை அமைதியாகவும் நாகரிகமாகவும் நமது பண்பாட்டுக்கு எந்தவித குறைவும் ஏற்பட்டுவிடாமலும் நடத்த வேண்டும் என்று திரு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் கஜ புயலால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என்று பாதிப்படைந்த கிராமங்களை பார்வையிட்ட மாநில அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர் உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு

வேலுமணி வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர்பி உதயகுமார் உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு

அன்பழகன் கைத்தறித் துறை அமைச்சர் திரு ஔஸ்மணியன் ஆகியோர் தீவு கிராமங்களாக உள்ள வண்டல் குண்டுரான்வெளி போன்ற இடங்களுக்கு படகுகள் மூலம் சென்று பார்வையிட்டனர் பாதிக்கப்பட்ட குடிசை வீடுகளுக்குப் பதிவாக தரமான கான்கிரீட் வீடுகள் கட்டித் தருவதாகவும் அந்தப் பகுதிகளில் உள்ள விவசாயிகள் விவசாயத் தொழிலாளர்கள் மீனவர்களின் கோரிக்கைள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர்கள் உறுதியளித்தனர்

நாகப்பட்டிணம் மாவட்டத்தில் சீரமைப்புப் பணிகள் முடிவடைந்த பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் குழந்தைகளின் வருகை உணவு வழங்கும் பணி ஆகியவற்றை சமூகநலத் துறை அமைச்சர் டாக்டர் சரோஜா பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அங்கன்வாடி மையங்களுக்கு வரும் குழந்தைகளின் சுகாதாரத்தை பேணுவதற்கு உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதன் அவசியத்தை வலியுறுத்த வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார்

இந்த விலை குறைப்பு உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக இந்திய எண்ணெய் கழகம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜுன் மாதத்திலிருந்து எரிவாயு விலை ஏறுமுகத்தில் இருந்து வந்தது தற்போது முதல்முறையாக விலை குறைக்கப்பட்டுள்ளது பெண்குழந்தைகளை பாதுகாத்து அவர்களுக்கு கல்வி அளிக்கும் மத்திய அரசின் கஸ்தூரிபா காந்தி உண்டு உறைவிடப் பள்ளிகள் தருமபுரி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன

இலங்கையில் திரு மஹிந்தா ராஜபக்சே அமைச்சரவையைச் சேர்ந்த அமைச்சர்கள் நிதியை செலவிடுவதை தடை செய்யும் தீர்மானம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டள்ளது

நாகை மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் முடிவடைந்து

தஅன்பழகன் அறிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சம் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து நடத்திய மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது தூத்துக்குட மீன்பிடி துறைமுகத்தில் பதிவு செய்யப்பட்ட விசைப் படகுகள் இன்று முதல் மீன்பிடிக்கச் செல்லாம் என்றும் பதிவு செய்யப்படாத விசைப்படகுகள் கடலுக்குச் செல்ல அனுமதியில்லை என்றும் மீன்துறை உதவி இயக்குநர் தெரிவித்துள்ளார்

இன்று நடைபெறவுள்ள முதலாவது ஆட்டத்தில் நெதர்வாந்தும் மலேசியாவும் மோதுகின்றன இரண்டாவது ஆட்டம் ஜெர்மனிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடைபெறவுள்ளது இந்தியா பங்கேற்கும் அடுத்த ஆட்டம் நாளை பெல்ஜியத்துக்கு எதிராக நடைபெறவுள்ளது